வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது

புற்றுநோய்க்கான மருந்து உள்ளிட்ட மருந்து பொருட்களின் இறக்குமதி வரியை குறைக்க சீனாஒப்புக்கொண்டுள்ளது

இணை ஆடவர் இரட்டையர் காலியிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது

உலக கோப்பை கால்பந்து போட்டியில் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன

பின்னா் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிா்பாா்க்கப்படுகிறது பல்வேறு துறையைச் சார்ந்த முதன்மை செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் இருவரும் உரையாற்ற உள்ளனர் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்தையும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவையும் தென்கொரிய அதிபர் சந்தித்து பேச உள்ளார்

முன்னதாக நொய்டாவில் நேற்று சாம்சங் நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய மொபைல் தொழிற்சாலைய பிரதமா் திரு நரேந்திர மோடியும் தென்கொரிய அதிபரும் தொடங்கி வைத்தனா்

மின்னு இந்திய திட்டத்தின் கீழ் குறைந்த செலவில் இணைய தள வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு வட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு கண்ணாடி இழைகளான இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்ததாக கூறுகிறார் மின்னு சந்தை திட்டத்தின் மூலம் உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக மத்திய அரசு பொருட்களை கொள்முதல் செய்வதாக பிரதமா் கூறியதாக எமது செய்தியாளா் மேலும் தெரிவிக்கிறாா் இந்தியா தென்கொரியா இடையே அறிவியல் மற்றும் தொழில் நுட்ப துறைகளில் ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன

இந்திய அறிவியல் மற்றும் தொழில் துறை ஆராய்ச்சி கழகம் மற்றும் தென்கொரிய தேசிய ஆராய்ச்சி கழகம் இடையேயும் மும்பையிலுள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் கொரியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் இடையேயும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் இந்தியா கொரியா சார்பில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புக்கான மையத்தை இந்தியாவில் அமைக்கவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர்

இதன் மூலம் அப்பகுதிகளில் வேளாண்மை தொழில் பயன்பெறவுள்ளது இது தொடர்பாக மத்திய மின்சாரம் மற்றும் புதுபிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிய் நேற்று ஆசிய வளர்ச்சி வங்கி அதிகாரிகள் மற்றும் நிதித்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது சூறித்த காலத்திற்குள் இத்திட்டத்தை நிறைவேற்றுமாறும் அதிகாரிகளை அமைச்ச் திரு ஆர் கே சிங் கேட்டுக்கொண்டார்

தனியார் வர்த்தக நிறுவனங்களின் செயல்பாடு குறித்த அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது

மின் உபகரணங்கள் வாகனங்கள் உதிரி பாகங்கள் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களின் விற்பளை அதிகித்துள்ளதாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதில் பங்கேற்பவர்கள் வாரணாசியில் கங்கை பிரார்த்தனை அலகாபாத் கும்பமேளா புதுதில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா கொண்டாட்டம் ஆகியவற்றை கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பு பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புற்றுநோய்க்கான மருந்து உள்ளிட்ட மருந்து பொருட்களின் இறக்குமதி வரியை குறைக்க சீனாஒப்புக்கொண்டுள்ளது இதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்டது

இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பயன்பெறும் என்று கூறினார் ஆசிய பசிபிக் வர்த்தக ஒப்பந்த அடிப்படையில் இந்தியாவும் சீனாவும் இறக்குமதி வரிகளை கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து குறைத்துள்ளது

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைவதற்கு மகாராஷ்டிர மற்றும் ராஜஸ்தான் மாநில அரசுகள் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படும் செய்திக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்திற்கு இரு மாநிவங்களும் முழு ஆதரவு அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பெரும்பாவாள மக்களுக்கு சுகாதார காப்பீட்டு திட்டத்தை இம்மாநிலங்கள் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்று பிஜேபி மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று அக்கட்சியின் தலைவா் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் சென்னையில் நேற்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர் தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் செயல்பட்டு வரும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு ஊழலை ஒழித்து வாரிசு மற்றும் சாதீய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக தெரிவித்தார் ஏழை எளிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாக மோடி அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார்

இந்தியா அமெரிக்கா வர்த்தகத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் ஜெனிவாவில் அடுத்த வாரம் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர் இரும்பு மற்றும் அலுமினியம் பொருட்களின் இறக்குமதிக்கு அதிக வரி விதித்து அண்மையில் அமெிக்கா எடுத்த முடிவுக்கு எதிராக இந்தியா உலக வர்த்தக அமைப்பிலும் புகார் செய்திருந்தது

இதே விவகாரத்திற்காக இந்தியாவுடன் மட்டுமல்லாது நார்வே சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடனும் அமெரிக்கா விவாதிக்க உள்ளது

காணாமல் போன பலரை தேடும் பணியில் மீட்பு படையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜப்பானில் கடந்த வாரம் முதல் சூரைக்காற்றுடன் கூடிய மழை பெய்வதன் காரணமாக இச்சேதம் ஏற்பட்டுள்ளது இனி விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பற்றிய செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டி விறுவிறுப்பாள கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இன்று நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன